எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார்

இன்று கையெழுத்தாகின்றன பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டங்களை மத்திய அரசு இன்று தொடங்குகிறது சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறை குறித்து விவாதிப்பதற்காக அஇஅதிமுக உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது

பதக்கம் வென்றார் தமிழகத்தில் மினி கிளினிக் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார் ராயபுரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த மினி கிளினிக் கான இலட்சினையையும் வெளியிடுகிறார்

இந்த மினி கிளினிக்கில் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவம்சார் பணியாளர் பணிபுரிவார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மின்வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் அடுத்தமாதம் தொடங்கும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

பாண்டியராஜன் கூறியுள்ளார் நேற்று மதுராந்தகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நேற்று பல்லடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியிலிட்டார் மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அஇஅதிமுகவின் உயர்நிலை ஆலோசனைக் குழுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்டச் செயலாளர்கள் பங்கேற்கின்றனர் சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை என்று தெளிவுபடுத்தினார் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக அடுத்த மாதம் முடிவெடுக்கப்படும் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் நடைபெற்ற கட்சியின் மாவட்டச் செயலாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மாநிலம் முழுவதும் சாலைகளை சீரமைக்க வேண்டும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன

காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவிலில் நேற்று சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நரேந்திர சிங் தோமர் குற்றம் சாட்டியுள்ளார்

புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திரு நரேந்திர சிங் தோமர் பட்டியிலிட்டார் இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவை சந்தித்த அவர் விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டங்களை மத்திய அரசு இன்று தொடங்குகிறது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலிக் காட்சி வாயிலாக இந்த ஆலோசனைகளை மேற்கொள்கிறார் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் இடம்பெறவுள்ள அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டங்களில் விவாதிக்கப்படவுள்ளன

பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் இந்த முகாம்கள் நடைபெற்றன

உயிரிழந்தார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

தேனி மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் நேற்று வழங்கினார் நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட கொளப்பள்ளி பகுதியில் யானை மிதித்து இரண்டு பேர் உயிரிழந்தனர்

சென்னை மெரினா கடற்கரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று முதல் அனுமதிக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தின் சார்பில் இப்போட்டியில் பங்கேற்கவுள்ள அணி நாளை மற்நாள் அறிவிக்கப்படவுள்ளது

சென்னை ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு போட்டி கோல் ஏதுமின்றி டிராவில் முடிவடைந்தது